நடைபெற்று முடிந்தது இத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்படுகின்றன

கூட்டம் குவஹாத்தியில் இன்று தொடங்குகிறது

இந்தியா இன்னிங்ஸ் வெற்றி பெறும் நிலையில் உள்ளது

வாக்குப்பதிவுக்குப்பின் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணைத் தேர்தல் ஆணையர் திரு சந்தீப் சக்சேனா பொதுவாக தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் நக்சல் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாகவும் கூறினார்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு விரிவாள பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாகக் கூறினார்

தமிழகத்தில் விக்ரவாண்டி மற்றும் நாங்குநேரி சுட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது

தேர்தல்களில் பதிவான வாக்குகள் வரும் வியாழக்கிழமை எண்ணப்படுகிறது முடிவுகளும் அன்றே வெளியிடப்படும்

இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மூன்று திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தளியார் துறையிலும் பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் கொள்முதலை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது முதல்முறையாக ராணுவத்திற்கான சாதனங்களை வடிவமைத்தல் மேம்படுத்துதல் மற்றும் உற்பத்தி செய்தல் உள்ளிட்ட பணிகள் இத்திட்டத்தின் கீழ் இந்திய தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இதன்படி பீரங்கிகளை எதிர்த்து தாக்கும் ஏவுகணை தயாரிப்பு மற்றம் பீரங்கிகள் தயாரிப்பு ஆகிய திட்டங்களுக்கு பாதுகாப்புத்துறை அனுமதி வழங்கியுள்ளது இந்தியா அமெரிக்கா ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் நேற்று சந்தித்துப் பேசினர் இந்தக் கூட்டமைப்பின் தலைவர் திரு ஜான் சேம்பர்ஸ் தலைமையில் இந்தியாவில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்த புதுதில்லி வந்துள்ளனர் இந்தியப் பொருளாதாரத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்ததற்காக இந்த கூட்டமைப்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தியாவில் தொழில் தொடங்க உகந்த சூழ்நிலைகள் இருப்பதை அவர் கட்டிக்காட்டினார் இந்திய இளைஞர்களின் வளத்தையும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் தொழில் நடத்துவதற்கான வழிமுறைகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது குறித்தும் கார்ப்பரேட் வரி தொழில் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இந்தக்குழுவினருக்கு பிரதமர் எடுத்துரைத்தார் பொது மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி எளிமைப்படுத்துவதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார் பிரதமரின் எண்ணங்கள் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்திய இந்தக் குழுவினர் அடுத்த ஐந்தாண்டுகளில் அவரது ஆட்சியின் கீழ நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறினர் இந்திய அமெரிக்க ஒத்துழைப்பு கூட்டமைப்பு இருநாடுகளுக்கு இடையே இருதரப்பு ஒத்தழைப்பு மற்றும் வர்த்தகத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது கலாச்சார வளம் மற்றும் பயிற்சி மையத்தின் இணையதள வசதியை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு பிரகலாத்சிங் பட்டேல் புதுதில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் பாரத் டிஜிட்டல் சன்ஸ்கிருதி மற்றும் அம்மையத்தின் யூடியூப் அலைவரிசையையும் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்தார் பின்னர் பேசிய அவர் நாடு முழுவதும் கலாச்சாரம் தொடர்பான கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் இத்திட்டங்கள் செயல்படும் என்று கூறினார் குறிப்பாக பள்ளிகளில் வகுப்பறைகளில் கலாச்சாரம் தொடர்பான கற்பித்தலுக்கு இந்த நடவடிக்கை உதவும் என்று அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தளியே திறமைகள் இருக்கும் என்று கூறிய அவர் அவற்றைக் கண்டறிந்து நல்ல பயிற்சி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் மத்திய கலாச்சார வளம் மற்றும் பயிற்சி மையம் இடை நிற்றவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கல்விப் பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகத் தெரிவித்தார்

தீபாவளிப் பண்டிகை வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளதால் தமிழகத்தில் மாநில அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்று பள்ளிக் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மற்றும் சேலத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கல்வி நிறுவளங்கள் வழக்கம்போல் செயல்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சீதாலட்சுமி அறிவித்துள்ளார்

இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்தக் கூட்டத்தில் இருநாடுகளுக்கு இடையேயான எல்லைப்பகுதி போக்குவரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து பங்கேற்பாளர்கள் ஆலோசனை நடத்த உள்ளனர் இதுகுறித்த தொழில்நுட்ப ரீதியிலாள கூட்டங்களும் அதள் பின்னர் உரிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன

தென்கிழக்காசிய நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகத்தை விரிவுப்படுத்தும் நோக்கில் பங்களாதேஷ் பூட்டான் மற்றும் நேபாள் நாடுகளுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது அதன் அடிப்படையில் வேளாண் கனிமவளம் தேயிலை ஏற்றுமதி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் திரு நவாஸ் ஷெரீப் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய நாடித்துடிப்பு அபாயகரமான அளவிற்கு குறைந்ததையடுத்து மருத்துவர்கள் அவரை சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு இடம் மாற்றினர் அல் அஜியா மில்ஸ் ஊழல் வழக்கில் ஏழாண்டு சிறைத்தண்டனை பெற்றுள்ள திரு நவாஸ் ஷெரீப் அந்த தண்டனையை சிறையில் கழித்து வருகிறார் தீவிரவாதத்தை ஊக்குவித்து இந்தியாவுக்கு சிக்கல் ஏற்படுத்த நினைக்கும் பாகிஸ்தானின் முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் லடாக்கில் கொலினல் சிவாங்சேத்து பாலத்தை திறந்து வைத்துப் பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு இந்திய ராணுவத்தினர் தகுந்த பதிலடி வழங்கி வருவதாக பாராட்டு தெரிவித்தார் அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் நிலவிவரும் நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் இன்று சவுதி அரேபியா சென்றடைந்தார் அந்நாட்டு மன்னர் சல்மான் மற்றும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஆகியோரை அவர் சந்தித்துப் பேச உள்ளார் ஏற்கனவே சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளுக்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் பட்டின் பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் தனது நட்பு நாடுகளுடன் ஆலோசனை நடத்துவதற்காக திரு மார்க் எஸ்பர் அங்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இஸ்ரேலில் புதிதாக அரசு அமைக்க இயலவில்லை என தற்போதைய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அறிவிததுள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் திரு நெத்தன்யாஹூ கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை

எனினும் அவரால் பெரும்பான்மையை பெற முடியவில்லை

தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இன்னிங்ஸ் வெற்றியை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது

இன்ளிங்ஸ் வெற்றிபெறுவதற்கு இன்னும் இரண்டு விக்கெட்டுகளே தேவை என்ற நிலையில் இன்றைய ஆட்டத்தை இந்தியா தொடங்க உள்ளது ஏற்கனவே இந்தப் போட்டித் தொடரில் முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரைக் கைப்பற்றியுள்ளது